பிரதமர் திரு

இண்டோரில் இந்தியாவிற்கு எதிரான முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் பங்களாதேஷ் திணறி வருகிறது

இதுதொடர்பான மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையில் நீதிபதிகள் எஸ்

ஜோஸப் கொண்ட அமர்வு ர

பேல் போர் விமானங்கள் கொள்முதல் செய்யப்பட்டதில் முறைகேடுகள் நடைபெற்றதற்கான எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று கூறி இம்மனுக்களை நிராகரித்து

எல்லைத் தாண்டிய தீவிரவாதத்தை வேரோடு களைய ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து பிரதமா் தமது உரையில் எடுத்துரைப்பாா் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக பிரிக்ஸ் வர்த்தக கூட்டமைப்பின் கூட்டத்தில் பேசிய பிரதமர் இந்தியாவில் முதலீடு செய்ய பிரிக்ஸ் நாட்டு தொழிலதிபர்களுக்கு அழைப்பு விடுத்தார் உலகிலேயே முதலீட்டிற்கு உகந்த முதல் நாடாக இந்தியா திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்த அவர் அரசியல் ஸ்திரத்தன்மை எளிதான வர்த்தக நடைமுறைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக முதலீடுகள் இலகுவாக உள்ளது என்று சுட்டிக்காட்டினார் உலக அளவில் பிரிக்ஸ் நாடுகள் தான் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதாகவும் தொழில்நுட்ப துறையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இந்நாடுகள் வழிவகை செய்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

நிதின்கட்கரி புதுதில்லி பிரகதி மைதானத்தில் இன்று தொடங்கி வைத்தார்

ரேடியோ அதிர்வெண் குறியீடு கொண்ட அடையாள அட்டை மூலம் சென்னை துறைமுக வளாகத்திற்கு செல்வதற்கான புதிய நடைமுறையை துவக்கி வைத்த அவர் இவ்வளாகத்தில் மரம் நடும் விழாவையும் தொடங்கி வைத்தார் இத்துறைமுக ஊழியர்களுக்காக இதய சர்க்கரை நோய் சோதனை மதிப்பீட்டு திட்டத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் முன்னதாக அமைச்சருக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது

இந்நாளையொட்டி புதுதில்லியில் அவரது நினைவிடம் அமைந்துள்ள சாந்திவனத்தில் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி முன்னாள் குடியரசு தலைவர் திரு பிரணாப்முகர்ஜி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் உள்ளிட்டோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் முதல் பிரதமரை அவருடைய பிறந்தநாளில் நினைவுகூறும் இவ்வேளையில் குடியரசுத்தலைவர் மாளிகையில் குழந்தைகள் மற்றும் இளம் படைப்பாளிகளுடன் இன்று கலந்துரையாடுவதை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் முன்னாள் பிரதமரின் பிறந்த நாளான இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டார் தமிழக அரசின் சார்பில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் சென்னை கிண்டி கத்திபாரா சந்திப்பில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு பெஞ்சமின் திரு கடம்பூர் ராஜு திரு பாண்டியராஜன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர்

நடராஜன் தமிழக அரசு சிறுபான்மையினருக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி

திருச்சியில் இன்று நடைபெற்ற அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார்

நடராஜன் பணிக்கு செல்லும் பெண்களுக்காகவே இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் விரைவுபடுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

திருச்சி செய்திப்பிரிவிற்காக டாக்டர்

இக்கூட்டத்தில் அவர் பேசுகையில்

மெஹராஜ் தலைமையில் மருத்துவர்கள் செவிலியர் உள்ளிட்டோர் தூய்மைப் பணிகளில் ஈடுபட்டதோடு இதுதொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றனர் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் தூய்மை பேணுவோம் சுகாதாரம் காப்போம் என்ற விழிப்புணா்வு பேரணியை ஆட்சித்தலைவா் திரு

தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி மாணாக்கர் மற்றும் மருத்துவர்கள் குற்றுப்புற குகாதார மேம்பாட்டின் அவசியத்தை வலியுறுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர்